தமிழகசுட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அஇஅதிமுககூட்டணிவெற்றிபெறும் என்றுபிஜேபிநம்பிக்கைதெரிவித்துள்ளது தமிழகத்தின் கோரிக்கைகளைமத்தியஅரசுநிறைவேற்றித் தருவதாகஅஇஅதிமுககூறியுள்ளது தேர்தலைகருத்தில் கொண்டே முதலமைச்சர் புதியதிட்டங்களைஅறிவித்துவருவதாகதிமுககுற்றம் சாட்டியுள்ளது

பெரியஒருங்கிணைந்தகால்நடைப் மிகப் ஆசியாவின் பூங்காவைமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிசேலம் மாவட்டம் தலைவாசலில் இன்றுதிறந்துவைக்கிறார்

ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் கெஜல்நாயக்கன்பட்டியில் நடைபெற்றபிஜேபி இளைஞரணிமாநாட்டில் கலந்துகொண்டுநேற்றுஅவர் உரையாற்றினார்

ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலையில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் இயற்கைசீற்றங்களினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதைஉணர்ந்தஅஇஅதிமுகஅரசு அவர்களதுபயிர்க் கடனைதள்ளுபடிசெய்துள்ளதாகவும் கூறினார்

புதியதிட்டங்களைஅறிவித்துவருவதாகதிமுகதலைவர் திரு

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோடுமாவட்டம் கடப்பமடையில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் வேலைவாய்ப்பின்மைபிர்ச்சினைக்குதீர்வு காணதமிழகஅரசுதவறிவிட்டதாகவும் அவர் குறைகூறினார் புதிதாகஉருவாக்கப்பட்டவேலைவாய்ப்பு குறித்தவிவரங்களைவெளியிடமுதலமைச்சர் தயாராஎன்றும் திரு ஸ்டாலின் கேள்விஎழுப்பினார்

அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசுமகளிர் கலைக் கல்லூரி மாணவியர்களுக்குவிலையில்லாடேட்டாகார்டுகளைவழங்கி அவர் பேசினார்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கல்லூரி மாணவர்களுக்குவிலையில்லாடேட்டாகார்டுகளைவழங்கி அவர் பேசினார்

நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறைஅமைச்சர் டாக்டர் சரோஜா தேசப்பிதாமகாத்மாகாந்தியின் களவைநளவாக்கும் வகையில் மகளிர் கல்விக்குதமிழகஅரகூயர் முன்னுரிஸ்அளித்துள்ளதாககூறினார்

திருவள்ளுர் மாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் இந்தகிளினிக் களைநேற்றுதொடங்கிவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மருத்துவசிகிச்சைக்காகநீண்ட தூரம் செல்வதைதடுக்கும் வகையில் மினிகிளினிக் கள் தொடங்கப்படுவதாகஅமைச்சர் தெரிவித்தார்

திமுகவைச் சேர்ந்ததிரு வெங்கடேசன் காங்கிரஸை சேர்ந்ததிரு வட்சுமிநாராயணன் ஆகியோர் ராஜினாமாகடிதங்களை பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து விடம் நேற்றுவழங்கினர் இதனைஉறுதிசெய்தபேரவைத் தலைவர் கடிதங்கள் அந்தக் குறித்துதாம் ஆய்வு செய்துவருவதாகசெய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மத்திய அரசுஏற்பாடுசெய்துள்ளபொம்மைகண்காட்சி உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்குஊக்கமளிக்கும் வகையில் உள்ளதுஎன்றுசென்னையைச் சேர்ந்தபொம்மைதயாரிப்பாளர் திரு ஹரிகரன் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இந்தியாவும் சீனாவும் திருப்திதெரிவித்துள்ளன வெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு ஜெய்சங்கர் அரசுமுறைப் பயணமாகமொரீசியஸ் சென்றடைந்தார் தேசியகலாச்சாரவிழாவின் இரண்டாம் கட்டநிகழ்ச்சிகள் டார்ஜிலிங்கில் இன்றுதொடங்குகின்றன

உத்தராகண்டில் மின்சாரத்தில் இயங்கும் பேருந்தபோக்குவரத்துசேவையைஅம்மாநிலமுதலமைச்சர் திரு

தூத்துக்குடிமாநகராட்சிபகுதியில் உள்ளபாளைரோடு தமிழ்ச் சாலைனபெயர் மாற்றம் செய்யப்பட்டதைகுறிக்கும் வகையில் மாநிலஅமைச்சர் ராஜூ திரு கடம்பூர் இன்றுஅதனைதிறந்துவைக்கிறார் கோவையில் நேற்றுநடைபெற்ற ஜல்லிக்கட்டுப் போட்டியில் மதுரைமாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்தசந்தோஷ் முதல் பரிசானகாரினைவென்றார்

பஞ்ச்குலாவில் நடைபெற்றுவரும் தேசியடேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழகத்தின் அந்தோணிஅமல்ராஜ் இரண்டாவதுசுற்றுக்குமுன்னேறியுள்ளார் கோவாவில் நடைபெற்றுவரும் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் சென்னை கேரளாஅணிகளுக்கு இடையேநேற்றுநடைபெற்றஆட்டம் டிராவில் முடிவடைந்தது

இன்றுநடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி மோகன்பஹான் அணியைஎதிர்கொள்கிறது